வரவேற்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று கலந்து கொண்டாா்

ஆணையர் திரு ராஜீவ்குமார் சிபிஐ விசாரணைக்கு இன்று ஆஜராகவில்லை

முன்னதாவே நிறைவுபெறும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது

ஆடவர் அணி கால் இறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமேடி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் சர்தார் சரோவர் அணைக்கட்டில் நர்மதா தண்ணீரை வரவேற்பதற்கு சிறப்பு வழிபாடு செய்தார் முன்னதாக அவர் சர்தார் சரோவர் அணைக்கட்டு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இதர திட்டங்களையும் வல்லபாய் படேலின் சிலை வளாகத்தையும் பார்வையிட்டார் இந்த வளாகத்தில் சூழல் சுற்றுலா செடி வளா்ப்புத் தோட்டங்கள் வண்ணத்தப் பூச்சி பூங்கா வனங்களில் சிறப்பு சுற்றுலா போன்றவை அமைக்கப்பட்டு வருகின்றன

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிஜேபி தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் பிஜேபி யின் மூத்த தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசு துணைத்தலைவா் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் திரு நரேந்திரமோடி மிகச்சிறந்த தலைவராக மக்களால் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாகக் கூறியுள்ளார் நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் அவர் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை ஒவ்வொரு குடிமகனும் பாராட்டி இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பல ஆண்டுகளாக தீர்காணாத பிரக்சினைகளுக்கு திரு நரேந்திரமோடி தீர்வு கண்டிருப்பதாகக் கூறியுள்ளார்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 நேபாள் பிரதமர் திரு சர்மா ஒலி இலங்கை முன்னாள் அதிபர் திரு மகிந்தா ராஜபக்ஷே ஆகியோரும் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு உள்ளிட்டோரும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமரின் பிறந்தநாளை பிஜேபி யினர் சேவை வாரமாக கடைபிடித்து வருகின்றனர் மகாராஷ்டிராவின் மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளதை அடுத்து தேர்தல் அயத்தப் பணிகளை மேற்கொள்வது குறித்து தலைமை தேர்தல் ஆணையா் திரு கனில் அரோரா மும்பையில் இன்று ஆலோசனை நடத்துகிறார் இந்த கூட்டத்தில் தேர்தல் ஆணையர்கள் திரு அசோக் லவாசா மற்றும் திரு சுசில் சந்த்ரா ஆகியோர் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளுடனும் காவல்துறை உயரதிகாரிகளுடனும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடனும் ஆலோசனை மேற்கொள்கின்றனர்

ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த படகு விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி கூறியுள்ளார் விபத்து நிகழ்ந்த இடத்தை ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்ட பின்னர் அவர் இந்த உத்தரவை பிறப்பித்தார்

ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா ஜலாவர் பாரன் மற்றும் தோவ்பூர் ஆகிய மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் ரானுவத்தினரும் இணைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய பிரதேச மாநிலம் காந்திசாஹர் அணைக்கட்டிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு ஆறு லட்சம் கன அடியிலிருந்து நான்கரை லட்சம் கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது

பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கு மத்திய அரசு உரிய நிதியை விடுவிக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேற்குவங்க மாநில சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்கில் அம்மாநில முன்னாள் காவல்துறை ஆனையா் திரு ராஜீவ்குமார் சிபிஐ விசாரணைக்கு இன்று ஆஜராகவில்லை காலை பத்து மணிக்கு அவர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக வேண்டுமென்று சிபிஐ தரப்பில் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது

இந்த வழக்கில் அவர் கைது செய்யப்படுவதாக இருந்த நிலையில் அவருக்கு அளிக்கப்பட்ட காவல் சென்ற வெள்ளிக்கிழமை விலக்கிக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் திரு ராஜீவ் குமார் பராசர் சிறப்பு நீதிமன்றத்தில் முள் ஜாமின் மனு தாக்கல் செய்திருந்தார் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு சஞ்ஜீப் தலுக்தர் மனுவை நிராகரித்தார்

திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அண்ணாசாலையில் உள்ள பெரியாரின் சிலைக்கும் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு திண்டிவனத்தில் உள்ள சிலைக்கும் மாலை அணிவித்து மியாதை செலுத்தினார் திராவிடர் கழகத்தின் சார்பில் வேப்பேரி பெரியார் திடலில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன

சா்வதேச எல்லையில் இந்தியப் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பெரும்பாலான பணிகள் விரைவில் நிறைவு பெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உயர்மட்டக்குழு அதிகாரிகள் தேரா பாபா நாளக் பகுதியை நேற்று பார்வையிட்டனர் சீக்கியர்களின் மத குருவான தேரா பாபா நானக்கை வழிபடுவதற்கு ஆண்டுதோறும் யாத்திரை மேற்கொள்வது அவர்களின் வழக்கமாகும் அமெிக்காவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் கலந்து கொள்வது பிரதம் திரு நரேந்திரமோடியிடம் அவர் கொண்டுள்ள நட்புணர்வை வெளிக்காட்டுவதாக அமெரிக்காவுக்கான பாகிஸ்தான் முன்னாள் தூதர் திரு ஹுஸைன் ஹக்கானி கூறியுள்ளார் பிடிஐ செய்தி நிறுவனத்துக்கு அவர் அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்த அவர் பாகிஸ்தான் பிரதம் திரு இம்ரான்கான் அமெரிக்காவுடன் அதிக நெருக்கம் காட்டியிருப்பதாக கூறி வருவது தேவையற்றதாகும் என்று குறிப்பிட்டார் வரும் ஞாயிற்றுக்கிழனம ஹூஸ்டனில் திரு ட்டிரம்ப் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது

இந்த ஆண்டில் மூன்றாவது முறையாக அதிபர் திரு ட்டிரம்ப் திரு மோடி இடையேயான சந்திப்பு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது குழந்தைகளின் ஊட்டக்சத்து குறைபாடுகளை நீக்கும் வகையில் செப்டம்பர் மாதம் நாடு முழுவதும் ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்ட நிர்வாகம் அம்மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனை உறுதி செய்யும் விதமாக அனைத்து மாவட்ட நிர்வாக அதிகாரிகளும் அரசு மருத்துவமனை பணியாளர்களும் ஊட்டக்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் மகளிர் ஆகியோனர அடையாளம் கண்டு அதனை நிவர்த்தி செய்வதற்கான ஆலோசனைகளை வழங்கி வருவதாக அவர் மேலும் கூறியுள்ளார்

இந்தோனேஷியாவில் நடைபெறும் ஆசிய டேபுள் டென்னிஸ் சாம்பியன் கோப்பை போட்டியில் இந்திய ஆடவர் அணி கால் இறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது